மக்களவை தேர்தலையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் பேரணியில் பங்கேற்று வருவதையடுத்து தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

நாடு முழுவதும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டியதன் விழிப்புணர்வு குறித்து சமுதாய வானொலி சிறந்த பங்களிப்பை அளிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் முயற்சி மேற்கொண்டுள்ளது

பணபரிவர்த்தனை வழக்கில் குற்றம் காட்டப்பட்டுள்ள தீபக் தல்வாருக்கு கொந்தமான புதுதில்லியில் உள்ள ஹோட்டலை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கியுள்ளது

நாட்டில் அனைத்து வங்கி கிளைகளும் இன்று செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு துணை அதிபர் திரு அப்துல் ரஷீத் தோஸ்தம் காயமின்றி உயிர்த்தப்பினார்

பெங்களுரு அணியையும் சென்னை அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன

பேரணியில் பங்கேற்று வருவதையடுத்து தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு ஆலோ வில் பேசிய அவர் இங்குள்ள மக்களின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் அரசு தடையாக இருந்ததாக குற்றம் சாட்டினார் பின்னர் கோஹ்பூரில் பேசிய அவர்

பிஜேபி தலைவர் அமித் ஷா குஜராத் மாநிலம் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்பு மனு தாக்கல் செய்தார் இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆனந்த் சர்மா கடந்த ஐந்தாண்டு தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏற்றுமதி முதலீடு கட்டுமானம் மற்றும் உற்பத்தி துறையில் வளர்ச்சி எட்டப்படவில்லை என்றும் திரு ஆனந்த் சர்மா குற்றம் சாட்டினார் நாடு முழுவதும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டியதன் விழிப்புணர்வு குறித்து சமுதாய வானொலி சிறந்த பங்களிப்பை அளிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் முயற்சி மேற்கொண்டுள்ளது இதனையடுத்து புதுதில்லியில் நேற்று சமுதாய வானொலிகளுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைத் தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹா நாட்டின் கடைசி வாக்காளரையும் சமுதாய வானொலி சென்றடைவதாகக் கூறினார் பின்னர் பேசிய மற்றொரு துணைத் தேர்தல் ஆணையர் திரு சந்திரபூஷன் குமார் தேர்தலை நேர்மையாகவும் அச்சமின்றியும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதற்கு சமுதாய வானொலி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தல் ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தேர்தல் ஆணையம் நியமித்துள்ள சிறப்பு காவல்துறை பார்வையாளர் திரு பிபக் துபே இன்று கொல்கத்தா செல்லவுள்ளார் அங்கு அவர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ள மத்திய மாநில காவல்படையினர் குறித்து ஆய்வு செய்வார் என்று அம்மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சய் பாசு கூறியுள்ளார்

பணபரிவர்த்தனை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தீபக் தல்வாருக்கு சொந்தமான புதுதில்லியில் உள்ள ஹோட்டலை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கியுள்ளது தற்போது நீதிமன்ற காவலில் உள்ள அவரை கடந்த ஜனவரி மாதம் துபாயில் இருந்து வந்த போது

அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இதுகுறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் எமிரேட்ஸ் ஏர் அரேபியா கத்தார் ஏர்வேஸ் உள்ளிட்ட பல்வேறு விமான நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் தல்வார் சட்டவிரோத தொடர்பு வைத்து முறைகேடான வகையில் ஆதாயம் பெற்றுதர உதவியாக இருந்தது தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது

இது தவிர தல்வார் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெயரில் பல்வேறு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு

மூன்று நாடுகள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இறுதி கட்டமாக சிலி சென்றடைந்தார் அங்கு அவரை சாண்டியாகோ விமான நிலையத்தில் சிலி நாட்டு அதிகாரிகளும் இந்திய தூதரக அதிகாரிகளும் வரவேற்றனர்

பின்னர் வர்த்தக கூட்ட சந்திப்பில் பங்கேற்கும் அவர் சிலி பல்கலைக்கழகத்தில் இளம் விஞ்ஞானிகளுடன் உரையாடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நடப்பு நிதியாண்டின் கடைசி நாளான இன்று அரசின் வரவு செலவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து வங்கிகளும் முழுமையாக செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது இதன்படி அனைத்து வங்கிகளும் இன்று செயல்படும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிஜிஎஸ் என்ஈஎஃப்டி உள்ளிட்ட மின்னணு பண பரிவர்த்தனைகளும் இன்று செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய கிராமப்புற துப்புரவு ஆய்வு ஆண்டறிக்கை குறித்து ஊடகங்களில் வெளியாகிய செய்திகள் தவறானவை என்று மத்திய குடிநீர் மற்றும் துப்புரவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தகவல்கள் ஒரு தலைபட்சமாக உள்ளதாக அது கூறியுள்ளது தேசிய மற்றும் மாநில அளவில் ஒவ்வொரு கிராமத்திலும் வீடு வாரியாக இந்த ஆய்வு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதாக விளக்கமளித்துள்ளது இந்தியா இலங்கை ராணுவம் இணைந்து நடத்தி வரும் மித்ரா சக்தி என்னும் கூட்டு பயிற்சிக்கு இலங்கை ராணுவ தளபதி மகேஷ் செனநாயக் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையேயான தொடர்பு வளர்வதுடன் பிராந்தியத்தில் அமைதி நிலவும் என்று கூறியுள்ளார் கடந்த செவ்வாய்கிழமை இலங்கையின் பதுல்லா மாவட்டத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் இக்கூட்டு பயிற்சியை அவர் நேற்று பார்வையிட்டார் இலங்கையில் அமைதி நிலவச் செய்வதற்காக நடவடிக்கைகளில் இந்திய ராணுவ அதிகாரிகளும் வீரர்களும் உயிர்த்தியாகம் செய்துள்ளதை அவர் நினைவு கூர்ந்தார்

ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு துணை அதிபர் திரு அப்துல் ரஷீத் தோஸ்தம் காயமின்றி உயிர்த்தப்பினார் வடக்கு மாகாணத்தில் உள்ள பால்க் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அவரது மெய்க்காப்பாளர் ஒருவர் கொல்லப்பட்டார் என்றும் பலர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதாக தாலிபான் செய்தித்தொடர்பாளர் டிவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார் இது துணை அதிபர் மீது நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் என்றும் கூறப்படுகிறது

இந்நிகழ்ச்சியில் இந்திய துணைத் தூதர் டாக்டர் ஷில்பக் அம்புலே இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷா டிசல்வா ஆகியோர் பங்கேற்றனர்

இதைத் தொடர்ந்து அறிமுகம் செய்யப்பட்ட சூப்பர் ஒவரில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு பத்து ரன் எடுத்தது பின்னர் களம் இறங்கிய கொல்கத்தா அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஏழு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது முன்னதாக சண்டிகரில் நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது